காசிரங்காவில் தொடங்கியது

இலங்கையின் புதியஅமைச்சரவைபதவியேற்றுள்ளது நாடாளுமன்றசபாநாயகர் அனைத்துக் கட்சிக் கூட்டத்துக்குஅழைப்புவிடுத்துள்ளார்

மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் மற்றும் சென்னை தில்லி வடகிழக்குபகுதிகளின் திட்டங்களும் இதில் அடங்கும்

ஜப்பானில் பயணம் மேற்கொண்டபிரதமர் திருநரேந்திரமோடியும் அந்நாட்டுபிரதமர் திரு ஷின் சோஅபேயும் உச்சிமாநாட்டிற்குதலைமைவகித்தனர் இருதரப்பு ஒத்துழைப்பைமேலும் வலுப்படுத்துவதற்கு இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்துரையாடும் அமைப்பைஉருவாக்க இந்தமாநாட்டில் ஒப்புக் கொள்ளப்பட்டது

ஜப்பான் பணத்தைநிறைவு செய்தபிரதமா் திருநரேந்திரமோடி இன்றுகாலை புதுதில்லிதிரும்பினாா்

இவருடன் உயர்நிலைதுாதுக்குழுவும் வந்துள்ளது வர்த்தகம் மற்றும் முதலீடுபோன்றமுக்கியதுறைகளின் ஒத்துழழப்பைமேம்படுத்துவதுகுறித்துஅவர் பிரதமர் திருநரேந்திரமோடியுடன் பேச்சுநடத்துவுள்ளாா்

இந்தமாநாட்டைதொடங்கிவைத்தபேசியமத்தியககாதாரத்துறைஅமைச்சர் திரு ஜெ பிநட்டா பிரதமா் திருநரேந்திரமோடிகூறியுள்ளசெயல்பாடு சீர்திருத்தம் மாற்றம் என்பதைவலியுறுத்தினாா் இந்தநிகழ்ச்சியியில் பேசியமத்தியசுகாதாரத்துறை இணைஅமைச்சள் திரு அஸ்வினிகுமார் சௌபே நாட்டின் சுகாதாரத் துறை தற்போதுமேம்பட்டுள்ளதுஎன்றார் முத்தஅதிகாரிகள்பொதுசுகாதாரநிபுணர்கள் சுகாதாரகல்விநிறுவனங்களின் வல்லுநர்கள் இந்தஉச்சிமாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் இலங்கையில் புதிதாகநியமிக்கப்பட்டுள்ளபிரதமர் திருமகிந்தாராஜபக்சே யின் அமைச்சரவைநேற்றுபதவியேற்றது

இதற்கிடையேநாடாளுமன்றசபாநாயகா் அனைத்துக் கட்சிக் கூட்டத்துக்குஅழைப்புவிடுத்துள்ளாா்

சத்தீஸ்கர் மாநிலத்தின் அனைத்தமாவட்டங்களில் உள்ளஊடகசான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர்களுடன் காணொலிக் காட்சி மூலம் கலந்துரையாடியதேர்தல் ஆணையத்தின் தலைமை இயக்குநர் திருதீரேந்திரஒஜாவழிகாட்டுநெறிமுறைகள் பற்றிவிவரித்தார் இதற்கிடையேநடத்தைவிதிமுறைகளைமீறிமுன் அனுமதிபெறாமல் சமூக ஊடகங்களில் விளம்பரம் வெளியிட்ட இரண்டுபிஜேபிவேட்பாளர்களுக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் ஒருவருக்கும் தேர்தல் அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பஉத்தரவிட்டுள்ளனர் நாட்டின் அணுசக்திட்டத்தின் தந்தைஎனபோற்றப்படும் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா வின் பிறந்தநாள் இன்றுகொண்டாடப்படுகிறது இதையொட்டிகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் டுவிட்டரில் வெளியிட்டுள்ளசெய்தியில் இந்தியாவின் அறிவியல் அய்வுக்குபெரும்பங்காற்றியவர் டாக்டா பாபாஎன்றும் பலமுக்கியமானஆய்வு நிறுவனங்களைஅமைத்தவர் அவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

பிஜேபிசார்பில் மத்திய இணையமைச்சர் திருபொள் ராதாகிருஷ்ணன் திமுகசார்பில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆகியோரும் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினர்

பொதுமக்கள் காற்றுமாசுகுறித்த புகார்களைபதிவு செய்யவும் இதற்கானசிறப்பு படைகள் உடனடிநடவடிக்கையில் இறங்கவும் வகையில் மத்தியமாககட்டுப்பாட்டுவாரியம் உதவும் இணையதளத்தைதொடங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது

தலைமறைவு பொருளாதாரகுற்றவாளிகள் சட்டத்தின்படி இயக்குநர் அல்லது இயக்குநரால் அங்கீகிக்கப்பட்டதுணை இயக்குநின் பதவிக்குக் குறையாதபிறஅதிகாரிமட்டுமே புகார் பதிவு செய்ய முடியும் என்றுநீரவ் மோடிஅந்தமனுவில் வாதிட்டுள்ளாா்

மத்தியதகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் திருஎன் கேசின்ஹாவும் பீகார் மாநிலகாவல்துறையின் முன்னாள் தலைமை இயக்குனர் திருபிகேதாகூரும் பீகார் மாநிலதகவல் ஆணையத்தின் ஆணையர்களாக இணைந்துள்ளனர் பாட்னாவில் உள்ளஆளுநர் மாளிகையில் இவர்களுக்குஆளுநர் திருவால்ஜி டாண்டன் பதவிப் பிரம்மாணம் செய்துவைத்தார் புதியபொறுப்பில் இணைந்துள்ள இருவருக்கும் முதலமைச்சர் திருநிதிஷ் குமார் வாழ்த்துதெரிவித்துள்ளார் நியுசிலாந்தின் மத்தியப் பகுதிகளில் இன்றுசக்திவாய்ந்தநிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளிஒன்றாகபதிவானது